நாட்டின் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நிதி அமைச்ச் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது

என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார்

அனல் மின் திட்டங்களுக்கு தேவையான நிலக்கரியை ஒதுக்கீடு செய்யுமாறு மாநில அமைச்சர் திரு பி தங்கமணி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார்

டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

பி வி சிந்துவும் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பொருளாதாரத்தை முறைப்படுத்துவதற்கு பணமதிப்பிழப்பு நாட்டன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நிதி அமைச்ச் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் நலிந்த பிரிவினரும் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்பதற்கு வசதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவா் இக்கருத்தை பதிவு செய்துள்ளாா் பிரதமர் மேற்கொண்ட துணிச்சலான இந்த நடவடிக்கை மூலம் வரிச்செலுத்தவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழை மக்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் கட்டமைப்பு திட்டங்களை மேம்படுத்துவதற்கும் இது உதவிகரமாக உள்ளது என்றும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையால் போலி கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதற்கிடையே மத்திய அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம்காட்டியுள்ளன பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் குடிமக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டதாக முன்னாள் பிரதமா் டாக்டர் மன்மோகன்சிங் கூறியுள்ளார் இதன் காரணமாக வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளதாகவும் வேலை தேடும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம்சாட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தொழில் துறையின் வளா்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி இருப்பதாகக் குறிப்பிட்டார்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பேறுதவியாக இருந்தது என்றும் அவர் கூறினார் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சாதியையும் சிறுமைபடுத்தும் நோக்கில் யாரும் செயல்பட கூடாது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் ரிசா்வ் வங்கியின் செயல்பாடுகளில் மத்திய அரசு தலையிடுவது ஆபத்தை விளைவிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார்

தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ரிசர்வ் வங்கியின் ஆதாரங்களிலிருந்து ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதியை அரசு கோரியிருப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்

நாட்டின் வளர்ச்சிக்காக திரு அத்வானி ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று பிரதம் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சா்கள் பிஜேபி மூத்த தலைவா்கள் பலரும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தியும் திரு அத்வாளிக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திரு அத்வானி நல்ல உடல் நலத்துடன் நீண்டநாள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்று தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்

பின்னர் அமைச்சர் திரு தங்கமணி மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங்கை சந்தித்து மத்திய மின் தொகுப்பிலிருந்து வர வேண்டிய தமிழகத்திற்கான முழு ஒதுக்கீட்டை வழங்குமாறு வலியுறுத்தினார்

டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா விஜயபாஸ்கள் கூறியுள்ளார் இன்று சென்னையில ்ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னா் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா் காய்ச்சல் வந்தவுடன் மருத்துவரை அனுகுமாறும் சுயமாக தாமே மருந்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் சென்னை திருவல்லிக்கேனி கந்தூரிபா காந்தி அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்கு புதிதாக பிறந்த குழந்தையின் கையில் ரேடியோ அதிர்வு அடையாள காப்பை டாக்டர் விஜயபாஸ்கர் அணிவித்தார் இந்த மருத்துவமனையில் கருத்தரிப்பு ஆராய்ச்சி மையம் தாய்சேய் நல மையம் தாய்ப்பால் வங்கி பார்வையாளர் தங்கும் அறைகளையும் அவர் திறந்து வைத்தார்

வனங்களின் பரப்பளவை அதிகரிப்பதிலும் பகமையாக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதிலும் இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது இடத்தை வகிப்பதாக மாநில வனத்துறை அமைச்சா் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

ஆந்திர மாநிலத்திலிருந்து செம்மரங்களை கடத்தி வருவதை கண்காணித்து தடுப்பதற்கு தமிழக எல்லையோரங்களில் சி சி டி வி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் திரு சீனிவாசன் தெரிவித்தாா் வனத்துறையில் உள்ள தொலைதூரப் பகுதிகளில் பெண்கள் பணி புரியும் அலுவலகங்களில் சி சி டி வி கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்த வழக்கிற்கு இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி விமலா இதற்கான உத்தரவை பிறப்பித்து விசரணையை ஒத்தி வைத்தாா் மக்களிடையே நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் திரைப்படங்கள் தயாரிக்கப்பட வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில நடிகர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக திரைப்படங்களை தவறாக பயன்படுத்தவதாகக் குற்றம்சாட்டினார் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது

சூரசும்ஹார விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்த கொள்வார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி திருக்கோவில் திருத்தணி முருகன் கோவில் உள்ளிட்ட முருகன் ஆலயங்களிலும் கந்த சஷ்டி விழா இன்று தொடங்கியது இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் தொலைதூர மலைப் பிரதேசப் பகுதிகளில் வாழும் மக்கள் பெரும் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகள் பயிர்களை சேதம் செய்ததுடன் மக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன இதனையடுத்து அந்த யானைகளை விரட்டுவதற்காக நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமிலிருந்து இரண்டு கும்கி யானைகள் அப்பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது

சீன ஒபள் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தும் பி வி சிந்துவும் கால் இறதிக்கு முன்னேறியுள்ளனா்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது